முதலீட்டாளா்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறாா்

மகராஷ்டிராவில் பிஜேபி தலைவர்கள் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை இன்று சந்திக்க உள்ளனர்

இந்தியாவின் பாருபள்ளி காஷியப் மற்றும் சாய் பிரவீத் இன்று பங்கேற்கின்றனர்

ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது பிரதமா் திரு நரேந்திரமோடி இமாச்சலப்பிரதேச மாநிலம் தாமசாவாவில் இரண்டு நாட்கள் நடைபெறும் சா்வதேச முதலீட்டாளா்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறாா் இமாச்சலப்பிரதேசத்தில் முதலீடுகளை ார்க்கவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் மாநில அரசு இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது

பிரகலாத் பட்டேல் திரு ராமேஷ்வர் தெளி திரு அனுராக் தாக்கூர் ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனா் நாளை நடைபெறவுள்ள நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொள்கிறார்

நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் விளக்கினார்

இவற்றுக்கு உதவும் வகையில் மாற்று முதலீட்டு நிதியின் கீழ் மத்திய அரசு நிதியுதவி வழங்க இருப்பதாகவும் இதுதவிர பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் ஆயுள் காப்பீட்டு கழகம் ஆகியவையும் நிதியை வழங்க இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் ஒழுங்கு முறை சுட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தகுந்த திட்டங்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் இதனால் ரியல் எஸ்டேட் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் இந்தியாவுக்கு பராகுவேவுக்கும் இடையே கற்றலா துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதேபோல் இந்தியா கவிட்சர்லாந்து இடையே கற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து செய்துக்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்தியாவுக்கும் மாதம் இடையே சுகாதாரதுறையில் அடுத்த செய்துக்கொள்ளப்படவிருக்கும் பரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இந்தியாவுக்கும் கினியாவுக்கும் இடையே புதப்பிக்கதக்க அதிகரிக்கும் ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்தது இந்தியா ரஷ்யா இடையிலான ராணுவ மற்றும் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டம் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செர்ஜெய் ஷோய்கு ஆகியோர் இணைந்து தலைமை வகித்தனர் ரானுவ தளவாட உற்பத்தியில் இந்தியாவும் ரஷ்யாவும் மேலும் அதிக ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் அதன் மூலம் செலவுகள் குறையும் எனவும் குறித்த காலத்தில் தளவாடங்கள் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் தீவிரவாதத்தை ஒடுக்குதல் உள்ளிட்டவை குறித்து ரஷ்ப அமைச்சருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நூத் சிங் விரிவாக ஆவோசனை நடத்தினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவுக்கு ரஷ்யா முழு ஆதரவு வழங்கும் என்ற அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உறுதி அளித்தார் மேகாலய முதலமைச்சர் திரு கொன்ராட் சங்கமா நான்கு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றடைந்தார்

அவருடன் மேகாலய அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் தொழில்முனைவோர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவும் சென்றுள்ளது தவுக்கி எல்லை வழியாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்திற்கு எல்லைகளை இணைக்கும் பயணமீ என பெயரிடப்பட்டுள்ளது டாக்காவில் திரு கொன்ராட் சங்மா பங்களாதேஷ் வர்த்தக அமைச்சர் திரு திப்பு முன்ஷியுடன் பேச்சு நடத்தினார் மேகாலய மாநிலத்தில் பங்களாதேஷ் நிறுவனங்களில் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் கற்றுலா விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தமது நான்கு நாள் பயணத்தின்போது பங்களாதேஷ் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் மேகாலய முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் நாட்டில் நீர் வளம் அதிகம் உள்ள பகுதிகளை துல்லியமாக கண்டறியும் பணி தொடங்கியுள்ளதாக மத்திய நீர்வள த்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் நீர் மேலாண்மை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கத்தை புனேவில் நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த பணி விரைவில் நிறைவடையும் என்றும் நிலையான நீர் மேலாண்மைக்கு இது வழி வகுக்கும் எனவும் குறிப்பிட்டார்

மகராஷ்டிராவில் பிஜேபி மூத்த தலைவர்கள் ஆளுநர் திரு பகத்சிய் கோஷ்பாரியை இன்று சந்திக்க உள்ளனர் தற்போதைய சுட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் சனிக்கிழமையுடன் நிறைவடையும் நிலையில் புதிய அரசு அமைக்க பிஜேபி உரிமைகோரும் என்று தெரிகிறது பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மும்பையில் நேற்று ஆலோசனை நடத்தினர்

சந்திரகாந்த் பாட்டிலும் ஆளுநர் திரு பகத்சிப் கோஷியாரியை இன்று சந்திக்க இருப்பதாக கூறினார்

முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அவா் தெரிவித்தாா் இந்த கூட்டனிக்கு ஆட்சியை வழங்கி மக்கள் தெளிவான தீர்ப்பை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்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 சிவசேனாவின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விவாதிக்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினா்கள் கூட்டத்திற்கு இன்று அழைப்பு விடுத்துள்ளார்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 சரத்பவார் தமது கட்சி அரசு அமைக்க உரிமைகோராது என்று தெளிவப்படுத்தினார் சிவசேனாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை என்றம் அவர் தெரிவித்தார் பிஜேபியும் சிவசேனாவும் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே மக்களின் தீர்ப்பு எனவும் தமது கட்சி பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்படும் என்றும் திரு ஷரத்பாவார் கூறினார்

கர்தார்பூர் வழித்தடம் திறக்கப்படுவது வரலாற்று சிறப்பு மிகுந்த சாதனை என உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பல தலைமுறைகளாக சீக்கிய யாத்ரிகர்கள் வலியுறுத்தி வந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தியாவின் பாரம்பரியத்தை காக்கவும் போதனைகளை உலக அளவில் எடுத்து செல்லவும் உறுதிபூண்டுள்ளதாக அவர் நகுருநானக்கின் தெரிவித்துள்ளார்

மத்திய அமைச்சர்கள் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மற்றும் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் ஆகியோர் இந்த நூல்களை வெளியிடுகின்றனர்

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் காஷ்பப் மற்றும் சாய் பிரனீத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் நடைபெற உள்ளது